ராம்நாத் கோவிந்த் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

அறிக்கையை அளிக்குமாறு அனைத்து நிறுவனங்களையும் மத்திய பெரு நிறுவனங்கள் துறை அறிவுறுத்தியுள்ளது

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஜகா்த்தாவில் நடைபெற்றுவரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய மகளிர் கைப்பந்து அணி இன்று தமது தொடக்க ஆட்டத்தில் பங்கேற்கிறது

இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் அவரது உரை இன்றிரவு ஏழு மனிக்கு அகில இந்திய வானொலி மற்றம் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகவுள்ளது குடியரசுத் தலைவரின் ஹிந்தி மற்றும் ஆங்கில உரை முடிந்தவுடன் தூர்தர்ஷனில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பாகவுள்ளது அகில இந்திய வானொலி குடியரசுத் தலைவரின் உரையை பிராந்திய மொழிகளில் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பு செய்யவுள்ளது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லி செங்கோட்டையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இதையடுத்து அங்கு போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்படுவதாக தில்லி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது

ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு மாற்றுவழிப் பாதைகளை பயன்படுத்தலாம் என்று தில்லி போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தேசியக் கொடிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அனைத்து குடிமக்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இத்தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகள் தேசிய கொடி குறித்த சட்டத்தை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு கூறியுள்ளது இது குறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கொடிகள் மக்கும் தன்மைக் கொண்டவையாக இல்லாததால் அதை பயன்படுத்தவேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது தேசியக் கொடியின் நெறிமுறையின்படி தேசிய கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் காகிதத்தால் செய்யப்பட்ட கொடியையே பயன்படுத்தமாறு கேட்டுக்கொண்டுள்ளது நிகழ்ச்சிக்கு பின்னா் அக்கொடிகளை வீசியெறிய வேண்டாம் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

கேரளாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிலைமையை மாநில அரசு எதிர்கொள்வதற்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளித்துள்தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

துய்மையான ரயில் நிலையங்கள் பட்டியலில் ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் மற்றும் மார்வார் ரயில்நிலையங்கள் இணைந்துள்ளது ஏ ஒன் பிரிவு ரயில் நிலையங்களில் ஜோத்பூர் முதலிடத்தையும் ஜெய்பூர் இரண்டாம் இடத்தையும் திருப்பதி மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன ஏ பிரிவு ரயில்நிலையங்களில் மார்வார் முதலிடத்தையும் புலேரா இரண்டாம் இடத்தையும் வாரங்கல் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன இதற்கான அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார் நவீன நகரங்கள் திட்டப் பணிகள் மூலம் புதுதில்லி சர்வேதேச நகரமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நவீன நகர திட்டத்தின்கீழ் பல்வேறு பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் நாட்டில் நவீன நகரங்களுக்கு முன்னோடியாக புதுதில்லி மாநகராட்சி விளங்குவதாக கூறினார் ஜம்மு கஷ்மீர் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு அருகே நேற்று தீவிரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற மோதலில் வீரர் ஒருவர் உயிர் தியாகம் செய்தார் குப்வாரா மாவட்டம் தங்தார் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவலுக்கு எதிராக நடைபெற்ற சண்டையின்போது புஷ்பேந்திர சிங் என்ற ரானுவ வீரர் உயிர் இழந்ததாக ரானுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுகவின் செயற்குழுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது திமுக தலைவர் மு கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் செயல்தலைவா் திரு மு க ஸ்டாலின் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா்

மறைந்த தலைவர் கருணாநிதியின் உண்மையான தொண்டர்கள் தம்மை ஆதரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அஇஅதிமுகவின் செயற்குழு கூட்டம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணி இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய விவரத்தை அனைத்து பெரு நிறுவனங்களும் தங்களது ஆண்டறிக்கையில் கட்டாயம் தெரிவிக்க வேண்டுமேன மத்திய அரசின் பெரு நிறுவனங்கள் துறை உத்தரவிட்டுள்ளது

இதுகுறித்து பெரு நிறுவனங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தனியார் துறையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி

முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவருமான திரு தேவே கவுடா அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த வாரம் பருவ மழை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை மைய கூடுதல் இயக்குநர் திரு மிருத்துன்ஜேய் முகோபத்ரா வெளியிட்ட அறிக்கையில் வங்க கடலில் குறைந்த காற்றழுத்தம் நிலவுவதால் நாட்டின் மத்திய பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் என்று கூறினார்

இது குறித்து நாளை நடைபெறவுள்ள சுதந்திர திள உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்ட அமலாக்கம் குறித்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அளைவருக்கும் வீட்டுவசதி என்ற இலக்கு

ஐதராபாதில் கைதுசெய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத இயக்க ஆதரவாளர்கள் இரண்டு பேரை தேசிய புலனாய்வு ஆணையம் விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதித்துள்ளது இளைஞர்களை ஐ எஸ் இயக்கத்தில் சோப்பதற்காக முயற்சித்தார்கள் என்று கைது செய்யப்பட்ட இவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்

இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை பாகிஸ்தான் விடுவித்ததையடுத்து மனிதநேய அடிப்படையில் மத்திய அரசு விடுவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது

ஆனால் கைப்பந்து கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நேற்று தொடங்கின இன்று நடைபெறவுள்ள மகளிர் கைப்பந்து போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது